புதுதில்லியில் இன்று கூடி ஆலோசனை நடத்த உள்ளனர்

வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

வீரர்கள் ஏழு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் புதுதில்லியில் இன்று கூடி ஆலோசனை நடத்த உள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெறும் இரவு விருந்துடன் கூடிய இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் உத்தவ் தூக்கரே லோக்ஜனசக்தி தலைவர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் முன்னதாக பிஜேபி மூத்த தலைவர்களின் கூட்டமும் நடைபெற உள்ளது அதேவேளையில் எந்தக் கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறிதது தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவும் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மத்திய படையினரை பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் புதுதில்லியில் நேற்று தேர்தல் ஆணையத்திடம் இதுகுறித்த மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பியூஷ்கோயல் மேற்குவங்கத்தில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகக் கூறினார் அம்மாநிலத்தில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதேபோன்று எதிர்க்கட்சிகள் ஆளும் ஒடிஷா கர்நாடகா மற்றும் மத்தியப்பிரசே மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை பணிகள் சுதந்திரமாக நடைபெறுதை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தர்மபுரியில் மக்களவை மற்றும் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அரசு பணியாளர்களுக்கான பயிற்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி எஸ் மலர்விழி தொடங்கி வைத்தார் நாமக்கல் தொகுதியில் வாக்கு எண்ணும் பணி தொடர்பாக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கான விளக்கக் கூட்டம் அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி மு ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய திருமதி ஆசியா மரியம் வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்கு அனைத்து வேட்பாளர்களும் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் மயிலாடுதுறை தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னனு எந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து நாகை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சுரேஷ்குமார் நேற்று ஆய்வு செய்தார் இந்திய வெளியுறவுப் பணியில் உள்ள இளம் அதிகாரிகள் காலத்திற்கேற்ற அதிநவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பின்பற்ற வேண்டியது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த தடை காரணமாக அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கௌதம் கேதான் உள்ளிட்டோர் மீது வருமான வரித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது எல்லைப் பகுதியில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ராணுவத்தின் வடக்குப் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தீவிரவாத கட்டமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தீவிரவாதிகளை கஷ்மீருக்குள் ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வந்த திரு தேவேகவுடா மற்றும் அவரது மகனும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான திரு ரேவண்ணா ஆ கியோரை சந்தித்து திரு பாண்டியன் இந்த மனுவை அளித்தார் மக்களவைத் தேர்தலை சரியான முறையில் நடத்தி முடித்ததற்காக தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் முதலாவது தேர்தல் ஆணையரான சுகுமார் சென் முதல் தற்போதைய தேர்தல் ஆணையர்களின் காலகட்டம் வரை தேர்தல் ஆணையம் அதன் பணியை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகக் கூறினார் தலைமைத் தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட மூன்று தேர்தல் ஆணையர்களும் அவர்களது பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மணிக்கு ஒரு முறை ஒலிபரப்பாகும் தேர்தல் செய்தி அறிக்கைகளை எப்ஃளம் கோல்டு எப்ஃளம் ரெயின்போ விவித் பாரதி உள்ளிட்ட அலைவரிசைகளிலும் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பவுள்ளது

இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றி ஒய்வு பெற்ற தொழிலாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நிறுவனத்தின் மனித வளத்துறை இயக்குநர் திரு விக்ரமன் என்எல்சி நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற தொழிவாளர்களுக்கும் பிற ஊழியர்களுக்கும் பயனளிக்கத்தக்க அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட உள்ளதாகக் கூறினார்

அந்நாட்டில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிதாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதிபர் அறிவித்துள்ளார் சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டுச் சண்டையில் பங்கேற்பதற்காக மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு நாட்டினர் இலங்கை வழியாக சிரியா செல்கின்றனர் என்ற இலங்கை ராணுவத் தளபதியின் கருத்துக்கு மாலத்தீவு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது பிரம்மபுத்திரா நதிநீர் பங்கீடு தொடர்பான புள்ளி விவரங்களை சீனா இந்தியாவிடம் பகிர்ந்து கொண்டுள்ளது இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் புதிய தூதராக திரு மொய்னுல் ஹக் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச உயிரியல் பல்லுயிர் தினம் நாளை கடைப்பிடிக்கப்படுவதைபொட்டி இந்தியாவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் அனைத்து விலங்குகளும் தற்செயலாக இடம் பெயர்வதில்லை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது விளையாட்டுச்செய்திகள் குவஹாத்தியில் நேற்று தொடங்கிய இந்திய ஒப்பன் சர்வதேச குத்துச்சன்டைப் போட்டியின் தொடக்க சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஏழு பேர் வெற்றி பெற்றுள்ளனர்

சீனாவின் நானிங் நகரில் நடைபெற்று வரும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஒன் டி பிரிவில் இந்திய அணி இன்று மலேஷிய அணியை எதிர்கொள்கிறது